தேசிய டிஜிட்டல் தொடர்பு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய மருத்துவ குழுமத்தை நடத்துவதற்கு குழு ஒன்றை ஏற்படுத்த வகை செய்யும் அவசர சுட்டத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் ஐநாவின் உயரிய விருதான சாம்பியன்ஸ் ஆப் இயர்த் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்படவுள்ளது அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இடைத் தேர்தலில் குடியரசு கட்சிக்கு எதிராக சீனா செயல்படுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம்சாட்டியுள்ளார்

் நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் இந்தியாவை எதிர்கொள்கிறது

இந்த வரி உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது இது குறித்து நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை சரிகட்டும் வகையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது

நகைப்பொருட்கள் சமையல் சாதனங்கள் மற்றும் குறிப்பிட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் இறக்குமதி வரியும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தேசிய டிஜிட்டல் தொடர்பு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இந்திய மருத்துவக்குழுமத்தை நடத்துவதற்கு குழு ஒன்றை ஏற்படுத்த வகைசெய்யும் அவசரசுட்டத்தை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார்

முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இந்த அவசர சுட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் இந்திய மருத்துவக்குழுமத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வருவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நிபுணர்களைக்கொண்ட குழு மருத்துவக்குழுமத்தின் பணிகளை மேற்கொள்ளும் என்று திரு அருண்ஜேட்லி கூறினார்

இத்தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக்கொண்ட அரசியல் சாசன அமர்வு நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது ஆதார் சுட்டத்தில் இடம்பெற்றிருந்த சில அம்சங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது வங்கிக்கணக்குகளை தொடங்குவதற்கும் இணைப்பதற்கும் இதன்படி ஆதார் கட்டாயமாக்கப்படக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மொபைல் போன் இணைப்பதற்கும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கும் மத்திய இடைநிலை கல்விவாரியம் நடத்தும் தேர்வுகளுக்கும் மருத்துவப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மற்றும் பல்கலைக்கழக மானியக்குழுநடத்தும் தேர்வுகளுக்கும் ஆதார் எண் கட்டாயமாக்கக்கூடாது என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதற்கான சுட்டப்பிரிவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது நிரந்தர கணக்கு எண் பெறுவதற்கும் வருமானவரி கணக்குகளை சுமர்ப்பிப்பதற்கும் ஆதார் எண் கட்டாயம் என்பது செல்லுபடியாகும் என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் தனிநபர் தகவல் உரிமையை மீறவில்லை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊரகப் பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் வறுமை ஒழிப்புத் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது

ஆதார் வழக்கில் குடிமக்களின் தனிமனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தனிமனித உரிமைகளை முடக்கும் பிரிவுகளை உச்சநீதிமன்றம் நீக்கியிருப்பதும் ஒப்புதலை அவசியமாக்கியிருப்பதும் ஆறுதல் அளிப்பதாகக் கூறியுள்ளார் மேலும் பள்ளி மாணவர் சேர்க்கைக்கும் நுழைவுத் தேர்வுகளுக்கும் ஆதார் கட்டாயமில்லை என்பதும் வரவேற்கத்தக்க மாற்றமாக உள்ளது என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் சென்னை சேலம் எட்டு வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு எதிராக அமைதி வழியில் போராடுபவர்களை கைது செய்யக் கூடாது என்று காவல் துறையினரை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உண்மையாகப் போராடுபவர்கள் யார் சுட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் போராடுபவர் யார் என்ற வித்தியாசத்தை காவல்துறை அறிய வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளது கற்றுச்சூழல் பராமரிப்பிற்கான ஐ

நா கற்றுச்சூழல் அமைப்பு அறிவித்துள்ளது

நா தெரிவித்துள்ளது

மின்னனு வாக்குப் பதிவு எந்திரங்கள் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய எந்திரங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இந்திய ரானுவத்தின் வீரம் மற்றும் தியாகத்தை பறைச்சாற்றும் வகையில் பராக்ரம் விழா நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி புதுதில்லி ராஜ்பத்தில் நடைபெறவுள்ள முக்கிய நிகழ்ச்சியை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தனர்

போர் காலங்களிலும் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதிலும் இந்திய ரானுவம் அளித்துள்ள பங்களிப்பை போற்றும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மனித சமுதாயத்தை அச்சறுத்தும் தீவிரவாதத்திற்கு எதிராக பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் இணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் ஈராள் தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்தினால் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதிக்கு அச்சுறுத்தல் நிலவுவதால் தீவிரவாதத்தை நல்ல தீவிரவாதம் மோசமான தீவிரவாதம் என்று வேறுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் எல்லைதாண்டிய தீவிரவாதம் மற்றும் தீவிரவாத அமைப்புக்கு நிதியுதவி அளிப்பதை தடுத்தல் ஆகியவற்றின் அவசியம் குறித்து திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார் உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக திரு ரஞ்சன் கோகோயை நியமிக்க தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இது குறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அர்வு தலைமை நீதிபதி நியமனத்தில் தற்போது தலையிட முடியாது என்றும் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் குறிப்பிட்டது அமெரிக்காவில் நடைபெற உள்ள இடைத் தேர்தல்களில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கு எதிராக சீனா செயல்படுகிறது என அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் வர்த்தகப் பிரச்னையில் தாம் மேற்கொண்டுள்ள கடுமையான நிலைப்பாடு காரணமாக தேர்தலில் தமக்குப் பின்னடைவை ஏற்படுத்த சீனா விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் சீனா மீதான குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் எதையும் அதிபர் ட்ரம்ப் வெளியிடவில்லை ஐநா பாதுகாப்புச் சபைக் கூட்டத்தில் பேசிய அவர் வருகிற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெற உள்ள தேர்தல்களில் தமக்கு எதிராக செயல்பட சீனா முயற்சித்து வருவதாகக் கூறியுள்ளார்

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு பங்களாதேஷ் அணி முன்னேறியுள்ளது

நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி இந்தியாவை எதிர்கொள்கிறது